எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ராணுவத்தில் முதல்கட்ட சீர்த்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

வென்றது இனி விரிவான செய்திகள் உயர்கல்வி பயில்வோர் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பொன் விழா நிகழ்ச்சியில் இன்று கலந்துகொண்டு அவர் பேசினார்

கொத்தடிமை தொழிலாளர் முறை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் ஒருகிணைந்து செயல்பட வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோபர் கபில் கூறியுள்ளார் இன்று சென்னையில் இத்தொடர்பான பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மீதான விசாரனையை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவரது சார்பில் மனு விடுக்கப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது இவ்வழக்கில் தில்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவினை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திரு சிதம்பரத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முறையிட்டனர் இதனை நீதிபதி திரு ரமணா தலைமையிலான அமர்வு நிராகரித்தது இதுதொடர்பாக தலைமை நீதிபதியிடம் முறையிடுமாறும் அந்த அமர்வு அறிவுறத்தியது இந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்தக்கொள்ளப்பட உள்ளது இதற்கிடையே இந்த வழக்கில் திரு சிதம்பரத்தை தேடப்படும் நபராக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அறிவித்கள்ளது முன்ஜாமீன் மனுவினை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்ததையடுத்து நேற்று மாலை முதல் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை தேடிவருகின்றனர் தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இந்த குற்றச்சாட்டினை பிஜேபி திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது திரு சிதம்பரம் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வார் என்று திமுக கருத்து தெரிவித்துள்ளது சந்திரயான் இரண்டின் நிலவு கற்று பாதையின் உயரத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையை இன்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டது

ராணுவத்தில் முதல்கட்ட சீர்த்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார்

இதேபோல் சிறப்பு மனித உரிமை பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மத்திய மாநில அரசுகளின் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நீர் மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விவசாயிகள் பங்களிப்புடன் சில பணிகள் நடைபெற்று வருவதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்

பருவ மழை பெய்து வருவதால் வனப்பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பங்கேற்று குறிப்பிட்ட இடைவேளியில் காலியாக உள்ள வனப்பரப்பில் இந்த விதைப் பந்துகளை வீசினர்

கரூர் மாயனூர் அணையிலிருந்து கட்டளை மேற்கு வாய்க்காலுக்கு இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது திரு விஜயபாஸ்கர் இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில் போக்குவரத்து துறை அமைச்சர் திறந்துவிடப்படும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றார் நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளிலிருந்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது நீர் மேலாண்மை இயக்கத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தருமபுரியில் உள்ள அவ்வையார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது திருவண்ணமாலை மாவட்டத்தில் போக்குவரத்து விதிமீறல் அபராதத்தின் மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் வசூல் செய்யும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வே சார்பில் ஒய்வூதியதாரர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் அனைத்து கோட்டங்களிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் ஒலிப்பிக் டெஸ்ட் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா தங்கப் பதக்கம் வென்றது டோக்யோவில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது

மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பாளை வென்று தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது உலக டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இன்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி நாளை தொடங்குகிறது

அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார்

உலக பேட்மின்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து